வி

ஹர்தீப்சிங் பூரி வலியுறுத்தியுள்ளார் உலகச் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இன்று புதுதில்லி நிர்மாண் பவனில் செயல் திறன் மிக்க கழிவு மேலாண்மை மூலம் பல்லுயிரைப் பாதுகாத்தல் என்ற தலைப்பில் இணையதளம் வாயிலாக நடைபெற்ற கருத்தரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

அந்த இரண்டிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை நாடு அடைந்துள்ளதாகவும் நகர்ப்புறங்களில் கிட்டத்தட்ட அனைத்துப் பகுதிகளிலும் திறந்த வெளிக் கழிப்பிடங்கள் இல்லை என்ற நிலை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் திடக்கழிவை அகற்றுவதில் தற்போது அறிவியல் பூர்வமான நடைமுறை கடைபிடிக்கப்படுவதாக குறிப்பிட்ட அமைச்சர் முழுமையான சுகாதாரம் மற்றும் திடக்கழிவு மேலாண்மைக்கு இடையூறாக உள்ள சில முக்கிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண அரசு தொடர்ந்து முயற்சித்து வருகிறது என்றார் முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் திறந்தவெளி கழிப்பிட அரக்கன் எனப்பெயரிடப்பட்டுள்ள மலக்கசடு மேலாண்மை குறித்த தகவல் பிரச்சாரத்துக்கான கையேட்டை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி வெளியிட்டார்